தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளாா்

தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையில் தேர்தல் சிறப்பு பார்வையாளர்கள் கூட்டம் நடைபெற்றது

பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றன

தலைமையில் தில்லியில் நடைபெற்றது

இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பூத் சிலிப் எனப்படும் புகைப்பட வாக்காளர் சீட்டிற்கு பதிலாக வாக்காளா் தகவல் சீட்டினை அனைத்து வாக்காளா்களுக்கும் வழங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் இந்த வாக்காளர் தகவல் சீட்டில் வாக்குச்சாவடி மையம் வாக்குப்பதிவு நாள் நேரம் ஆகிய விவரங்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் என்றும் வாக்காளர்களின் புகைப்படம் இடம்பெறாது என்றும் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவிற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பே வாக்காளர் தகவல் சீட்டினை விநியோகிக்க அனைத்து மாவட்ட தோ்தல் அலுவல்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவா் கூறியுள்ளாா்

வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வரவேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் விரைவில் நான்கு சிறப்பு பார்வையாளர்கள் தமிழகம் வரவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஐந்து மாநிலங்களில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா ஆலோசனை நடத்தினார் தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் வெளிப்படை தன்மையுடன் நடத்துவதற்கு தேர்தல் பார்வையாளர்கள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு படையினரை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைப்பது உட்பட பல்வேறு பணிகளை தேர்தல் பார்வையாளர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் இணையவழி நேரலை செய்வதை உறுதிபடுத்த வேண்டும் என்று தோ்தல் ஆணையர் திரு சுஷில் சந்திராவும் கேட்டுக்கொண்டார் தேர்தல் நடைபெற உள்ள அசாம் கேரளா புதுச்சேரி தமிழகம் மற்றும் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு சிறப்பு பார்வையாளர்கள் விரைவில் வருகை தருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஜேபி யின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் நடைபெற்றது சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள தமிழகம் புதுச்சேரி கேரளா அசாம் மற்றும் மேற்குவங்கம் மாநிலங்களின் பிஜேபி வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது இந்தக் கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்களான திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் கலந்துகொண்டனர் அசாம் மேற்குவங்கம் மாநிலங்களின் முதல்கட்ட தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றன அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபியின் தேர்தல் பொறுப்பாளர் திரு கிஷன் ரெட்டி தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு சி டி ரவி மற்றும் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு முருகன் ஆகியோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் மூன்றாவது அணி அமைப்பதில் தங்களுக்கு நம்பிக்கையில்லை என்று அக்கட்சியின் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் இன்றோ நாளையோ தொகுதி பங்கீடு குறித்து நல்ல முடிவு எட்டப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

திமுக உடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டஇந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிஜேபி யின் தமிழக பொறுப்பாளர் திரு சி டி ரவி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தமிழகத்தின் வளா்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக செயல்படுவதாக குற்றம்சாட்டினார் அஇஅதிமுக பிஜேபி யின் கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி குற்றம்சாட்டியுள்ளார் திருப்பூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பிரதமர் மோடி தலைமையிலான பிஜேபி அரசு அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான தாக்சூதலை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் அதற்கு அஇஅதிமுக உடந்தையாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் கடந்த ஒரு வருட காலமாக ஊரடங்கு காலக்கட்டத்தில் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கினருக்கு மாத வருமானம் மூவாயிரத்திற்கு கீழ் குறைந்துள்ளதாக அவர் கூறினார் சுயசா்பு இந்தியா என்று முழக்கமிட்டு கொண்டு திரு மோடி பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு இ காா்த்திக் ஆகியோா் இந்த அணிவகுப்பை தலைமையேற்று நடத்தினா்

பறிமுதல் செய்யப்பட்ட வெள்ளிப் பொருட்கள் சேரன் மகாதேவி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது

இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவானது

அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்த மலையில் உள்ள தீர்த்த கிரீஸ்வரர் கோவிலில் மாசி மக தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது

சுவிஸ் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தின் முதல் போட்டியில் கோவா மும்பை அணிகள் மோதுகின்றன